அடிப்படையில் இறப்பு விகிதம் இந்தியாவில்தான் மிகக் குறைவாக உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள பூமி பூஜை நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது நாடு முழுவதும் காலியாக உள்ள சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது

தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் சுதந்திரதின கொண்டாட்டங்களின்போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யுனியன் பிரதேசங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அதிக அளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளது கதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் முக கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமென்று மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளது டீஜிட்டல் தொழில்நுட்பம் வாயிலாக மக்கள் அதிக அளவில் பங்கேற்பதற்கு ஊக்குவிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளது தில்லி செங்கோட்டையில் பிரதமா் கொடியேற்றும் நிகழ்ச்சியை முன்னெச்சரிக்கையுடன் நடத்துவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த கொண்டாட்டத்தின்போது நோய் தொற்று பணியில் ஈடுபட்டுள்ள முன்களப் பணியாளா்களான மருத்துவா்கள் செவிலியா்கள் மருத்துவசாா் பணியாளா்கள் உள்ளிட்டோரை சிறப்பு அழைப்பாளா்களாக அழைத்து அவர்களை கௌரவிக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கூறியுள்ளது சுயசா்பு இந்தியா திட்டத்தை ஊக்கப்படுத்தும் விதத்திலான நிகழ்ச்சிகளை மாநில அரசுகள் வடிவமைக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

ஷாங்ய் ஒத்துழைப்பு அமைப்பு நடத்திய கனதாரத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் காணோலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் இந்தியாவில் பத்து லட்சும் பேரில் ஒருவர் மட்டுமே உயிரிழப்பதாகக் கூறினார்

நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவா்களுக்கான பாதுகாப்பு உடைகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் தற்போது அதனை ஏற்றுமதி செய்யும் நிலையில் இந்தியா இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வெண்லேட்டர்கள் மற்றும் ஆக்ஸிஜன் உள்ளிட்ட மருததுவ உபகரணங்களை தயாரிப்பதில் இநதியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார்

வந்தே பாரத் திட்டத்தின் ஐந்தாவடு கட்டம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்க உள்ளதாகவும் அது கூறியுள்ளது ஏற்கனவே அழைத்துவரப்பட்ட நாடுகளைத் தவிர இதர நாடுகளுக்கும் ஏர் இண்டியா தனது சேவையை விரிவுபடுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்திரபிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள பூமி பூஜை நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டுமென்று கோரி தூக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை அலகாபாத் உயா்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு கோவிந்த் மாத்துர் இந்த மனு யூகங்களின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனால் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் தெரிவித்தார் மனுதாரா் எழுப்பியுள்ள ஐயங்களுக்கு இடமளிக்காத வகையில் உத்திரபிரதேச அரசும் ஆலய அமைப்பாளளர்களும் நடந்து கொள்வார்கள் என்றும் நீதபதி நம்பிக்கை தெரிவித்தார்

தோதல் நடத்துவதற்கான தேதி மற்றும் அதற்கான நெறிமுறைகள் உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுளளார் அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிவங்களில் வெள்ள நிலைமை மிக மோசமாக உள்ளது

அங்குள்ள் ஏரிகள் மற்றும் ஆறுகள் நிரம்பி வழிகின்றன பல பகுதிகளில் வீடுகளின் கூரையை தாண்டி வெள்ளம் செல்வதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இதற்கிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு சா்பானந்தா சோனாவால் ராங்கியா மற்றும் டாரங்க் ஆகிய மாவட்டங்களில் வெள்ள நிலைமையை நேரில் பார்வையிட்டு மீட்பு முற்றும் நிவாரணப் பனிகளை துரிதப்படுத்தினார் வெள்ளப்பெருக்கு காரணமாக சில பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பீகார் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த எட்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்

தேசிய மற்றும் மாநல பேரிடர் மேலாண்மை படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரமல் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார்

இன்று ஒன்பது வாகனங்களில் இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டனன இதனைத் தொடர்ந்து ரயில்கள் மூலமாகவும் சமையல் பொருட்கள் துணி வகைகள் முக கவசங்கள் கையுறைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்த நிகழ்ச்சியில் செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான டாக்டர் ஹர்ஷவர்தன் கலந்து கொண்டார்

இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு இந்திரஜித் மொகந்தி திரு பிரகாஷ் குப்தா ஆகியோரைக் கொண்ட அமா்வு இது குறித்து சுட்டப்பேரவை உறுப்பினா்களுக்கும் சுட்டப்பேரவைத் தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த வழக்கில் மத்திய அரசையும் ஒரு வாதியாக சேர்க்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் ஏற்றுக் கொண்டது

பொய்யான ஆவணங்களை வங்கியில் செலுத்தி பணம் பெற்றுக் கொண்டதாகவும் வாங்கிய பணத்தை குறிப்பிட்ட திட்டத்திற்கு செலவழிக்காமல் வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது

இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு நிர்வாகக்குழு இறுதி செய்யும் என்றும் மத்திய அரசின் ஒப்புதல் இதற்குத் தேவை என்றும் அவர் தெரிவித்தார்